டோக்கியோ சென்றடைந்துள்ளார் இன்று அவர் யாமாநாஷி மாகாணத்தின் பிரபல ரொபாட்டிக் நிறுவனம் ஃபானுக்குக்கு செல்கிறார்

பெற்றுள்ளது

இந்த மாநாடு நாளை நடைபெறுகிறது இன்று காலை பிரதமர் தொழில் நகரமான யாமாநாஷிக்கு சென்றார் அங்கு ஜப்பான் பிரதமர் திரு ஷின்ஸோ அபே பிரதமரை வரவேற்றார் ஜப்பான் பிரதமர் திரு மோடியை கவுரவித்து இன்று மதிய விருந்து அளிக்கிறார் இதனையடுத்து இஇு பிரதமர்களும் பிரபல ரொபாட்டிக் நிறுவனமான ஃபானுக் நிறுவனத்திற்கு சென்று பார்க்கின்றனர் பின்னர் திரு அபே யாமாநாஷியில் உள்ள தமது இல்லத்தில் இந்தியப் பிரதமரை கவுரவித்து விருந்தளிக்கிறார் இரவில் இரு பிரதமர்களும் ரயில் மூலம் டோக்கியோ திரும்புகின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பகல் மணி பதினொன்றுக்கு நாட்டு மக்களிடையே தமது சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் என்ற மன் கி பாத் உரை இடம் பெறுகிறது மாதந்தோறும் பிரதமர் இந்த உரையை நிகழ்த்துகிறார்

இந்த உரை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் அனைத்திலும் ஒலிபரப்பாகும் இந்த உரை பிரதமர் அகில இந்திய வானொலி தொலைக்காட்சி செய்தி யூ டியூப் அலைவரிசை வழியாகவும் நேரடியாக ஒலிபரப்பாகும்

இந்த உரையின் மண்டல மொழியாக்கம் அதன் ஹிந்தி ஒலிபரப்புக்குப்பின் ஒலிபரப்பாகும் மண்டல மொழியாக்கம் இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒளிபரப்பு செய்யப்படும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் கத்தார் மற்றும் குவைத் நாடுகளில் நான்குநாள் அரசுமுறைப் பயணம் மேற்கொள்வதற்காக இன்று புறப்படுகிறார் மேற்காசியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இந்தப் பயணத்தின் முதற்கட்டமாக அவர் இன்று கத்தார் செல்கிறார் அங்கு அவர் அந்நாட்டு துணைப் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான திரு ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை சந்தித்துப் பேசுகிறார் பின்னர் கத்தார் எமிர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானியை சந்தித்து பேசுகிறார் திருமதி ஸ்வராஜ் இரண்டாவது கட்டமாக குவைத் சென்று அந்நாட்டு துணைப் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் சாபா அல் காலிப் அல் சாபா வை சந்தித்துப் பேசுகிறார் குவைத் அமிர் ஷேக் சாபா அல் அஹமத் அல் ஜாபர் அல் சாபாவையும் சந்தித்துப் பேசுகிறார் ஜம்மு கஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் ரானுவ முகாம் ஒன்றின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் உயிர்ச்சேதமோ எவருக்கும் காயமோ ஏற்படவில்லை என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன

இதனிடையே படுகாம் மாவட்டத்தில் அர்வானி ஷரார் இ ஷெரீப் பகுதியில் நேற்று நள்ளிரவு பயங்கரவாதிகள் மாநில காவல் துறையின் சிறப்பு காவல் அதிகாரி ஒருவரை கட்டுக் காயப்படுத்தினார்கள் காயமடைந்த இந்த அதிகாரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் தண்ணீர் தேவைகளை நிறைவு செய்வதற்காக நதிகளை இணைக்கும் திட்டத்தில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார் ஹைதராபாதில் நேற்று பாரதிய ஜனதா இளைஞர் அமைப்பு பிரதிநிதிகள் கூட்டத்தில் அவர் பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் மத்திய அரசு ஆறு நதிகளை இணைப்பதற்கு இரண்டு வட்சும் கோடி ரூபாய் செலவு பிடிக்கும் திட்டத்தை வரைந்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் ஆந்திரப் பிரதேசத்தில் மத்திய அரசு போலாவரம் பாசனத் திட்டத்தை மேற்கொண்டுள்ளது என்றும் அதற்கு இதுவரை ஏழாயிரம் கோடி ரூபாயை செலவிட்டிருப்பதாகவும் திரு கட்கரி தெரிவித்தார்

ஊரக மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளித்து வரும் மத்திய அரசு ஆறரை வட்சம் கிராமங்களில் சாலை இணைப்புப் பணிகளை மேற்கொண்டிருப்பதாகத் தெரிவித்தார் தில்லியின் முன்னாள் முதலமைச்சர் திரு மதன்வால் குரானா நேற்றிரவு தில்லியில் காலமானார்

சிறிதுகாலம் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர்

அவரது மரணத்திற்கு பிஜேபி தேசியத் தலைவர் திரு அமித் ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார் இச்செய்தியில் பிஜேபி அமைப்பை வலுப்படுத்தும் பணியில் மதன்வால் குரானா பாடுபட்டார் என்றும் அவர் தில்லியின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் திருமதி ஸ்மிருதி இரானி ஆகியோரும் தங்களது டுவிட்டர் பக்கங்களில் திரு குரானாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

காவல் துறையினர் நான்கு பேர் உட்பட மேலும் பலருக்கு காயம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஸ்குயுரல் ஹில் பகுதியில் ட்ரீ ஆஃப் லைப் என்ற யூத சமய வழிபாட்டு இடத்தில் பெருந்திரளான மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றது

சத்தீஸ்கர் சட்டப்பேரவை இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான மூன்றாவது வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது

காங்கிரஸ் சுட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு டி எஸ் சிங் டியோ அம்பிகாபூர் தொகுதியிலும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சரன்தாஸ் மகந்த் சக்தி தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் காட்டப்பட்ட சிறையிலிருக்கும் பேரறிவாளன் நளினி உள்ளிட்ட ஏழு பேரின் ஆயுள் தண்டனையை விலக்கிக் கொள்வது குறித்து இறுதி முடிவை தமிழக ஆளுநர் விரைவில் எடுக்க வேண்டுமென்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது கோவையில் இதனைத் தெரிவித்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இவர்களை விடுதலை செய்ய வேண்டுமென்ற மக்களின் கருததுக்கள் அரசியல் கட்சிகளின் பரிந்துரைகள் அடிப்படையில் மாநில அமைச்சரவை முடிவெடுத்ததாகக் கூறினார் மீனவர்கள் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் கொந்தளிப்பு பின்னணியில் இந்திய மீனவர்களை பாதுகாக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுத்திருப்பதாகத் தெரிவித்தார்

வடகிழக்கு மண்டல மேம்பாட்டு அமைச்சகம் இந்தியா சர்வதேச எமயத்தடன் இணைந்து இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளது தொடங்கி வைத்த விழாவை ஜம்மு முன்னாள் ஆளுநர் திரு என் என் வோரா இந்தியாவின் வடகிழக்குப் பகுதி மிகவும் அழகானது என்றார் ஆசியா சாம்பியன் கோப்பை ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் தற்போதைய சாம்பியன் இந்தியா இறுதிப்போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது

இன்று இரவு மணி பத்து நாற்பதுக்கு நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது முதலாவது அரையிறுதிப் போட்டியில் பாகிஸ்தான்